இன்று பிற்பகல் ஆலோசனை மேற்கொள்கிறது

குடியரசு துணைத்தலைவர் திரு

எல்

மும்பை இண்டியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐ எதிர்கொள்கிறது

வேட்பு மனுக்கள் நாளைமறுநாள் பரிசீலிக்கப்படுகின்றன

விவசாயிகளை ஏமாற்றி ஒருபோதும் பி ஜே பி

இணைப்பு வள ஆதாரம் மதிப்பு மிக்க புதிய அருணாச்சல பிரதேசத்தை உருவாக்குவதே தங்களது நோக்கம் என்றும் அவர் எடுத்துரைத்தார் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றமுடியாத போலியான வாக்குறுதிகளை தேர்தல் அறிக்கையாக வழங்கி உள்ளது என்று அவர் குற்றம் சாட்டினார் பிரதமர் இன்று மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியிலும் கொல்கத்தாவிலும் பிரதமர் தேர்தல் பேரணியில் உரையாற்றுகிறார் இன்று மாலையில் மகாராஷ்டிரா மாநிலம் கோண்டியாவில் தேர்தல் பொதுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார்

இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுவை திரு

சிவகங்கை மக்களவைத் தொகுதியில் பி ஜே பி

சுப்புராயனை ஆதரித்து தி மு க தலைவர் திரு

க ஸ்டாலின் இன்று வாக்கு சேகரித்தார் இதில் பேசிய அவர் வரும் மக்களவைத் தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் என்றார் மத்திய அரசின் நடவடிக்கையால் வேலையின்மை காரணமாக திருப்பூர் களையிழந்து காணப்படுவதாகக் குற்றம் சாட்டினார் மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றார் தமிழிசை மெட்ரோ ரயில் திட்டம் தேஜாஸ் அந்தியோதயா ரயில் என பல நல்ல திட்டங்களை பா ஜ க அரசு கொண்டு வந்திருப்பதாக பி ஜே பி மாநிலத்தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் வளமிக்க தூத்துக்குடியை உருவாக்குவதே தங்கள் நோக்கம் என்றார் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையம் தமிழக தேர்தல் நடைமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையர்கள் இன்று சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தனர் தேர்தல் ஆணையர்கள் திரு அசோக் லவாசா சுஷில் சந்திரா மற்றும் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக நிர்வாகியும் அமைச்சருமான திரு

கொடநாடு எஸ்டேட் விவகாரத்தில் முதலமைச்சரின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு முரண்பட்டு திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் பேசி வருவதை ஆணையத்தின் கருத்திற்கு அவர் எடுத்துச் சென்றதாக கூறினார்

மு க மற்றும் கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் பண விநியோகத்தை நம்பி களமிறங்குகின்றன என்றும் வேலூர் பண பறிமுதல் விவகாரத்தில் எந்த வேட்பாளருக்கு தொடர்பிருந்தாலும் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

அஇஅதிமுகவிற்கு எதிராக கொடுக்கப்படும் எந்த ஒரு புகாரையும் தேர்தல் அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக் கொள்வதில்லை என்று அவர்குற்றம் சாட்டினார் சில காவல்துறையினர் ஆளும் கட்சி செயல்படுவதாகவும் அவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இதுவரை அமல் படுத்தப்படவில்லை எனவும் அவர் குறைகூறினார் அஞ்சல் வாக்குகள் தொடர்பான விதிமுறைகளை திருத்தி அஞ்சல் வாக்குச் சீட்டுகளை ஆசிரியர்கள் சம்மந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலரிடமும் காவல் துறையினர் சம்மந்தப்பட்ட காவல் துறை கண்காணிப்பாளரிடமும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற நடைமுறை மாற்றம் உள்நோக்கம் கொண்டது என அவர் குற்றம் சாட்டினார்

ஜே பி தேர்தல் பணிக்குழு இணை ஒருங்கிணைப்பாளர் திரு திருமலை சாமி அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து வாக்குச் சாவடிகளுக்கான வழி நெடுகிலும் சி சி டி வி

வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த காவல் துறையினர் இராணுவப் படையினர் மட்டுமே பணியமர்த்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் நிர்வாகி தாமோதரன் பேசுகையில் தேர்தல் அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார்

மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தேமுதிக தேசியவாத காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் தேர்தல் ஆணையா்களை சந்தித்து மனுக்களை அளித்தனா் இன்று பிற்பகலில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளாகளுடன் தேர்தல் ஆணையர்கள் தேர்ல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர்

இதனையொட்டி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர் செல்வம் அங்குள்ள தியாகிகள் நினைவு தூணில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆர்

இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் திரு

கூத்தாண்டவர் கோவில் விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலின் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இவ்விழாவையொட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் கஞ்சி கலையங்களை ஊர்வலமாக எடுத்துவந்து அம்மனுக்கு படையலிட்டும் மாவிளக்கு ஏற்றியும் வழிபட்டனர்

எல்